பொது ஊரடங்கிலிருந்து நான்காவது கட்ட தளர்வுகளையும் அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

நோய் கட்டுப்பாடு இல்லாத இடங்களில் ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் அமவ்படுத்தக் கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கீ பாத் எனும்

மக்களவை சட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து தேர்தல்களுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நாடுதழுவிய பொது ஊரடங்கிலிருந்து நான்காவது கட்ட தளர்வுகளையும் அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த தளர்வுகள் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் கருத்துகளுக்கேற்ப இந்த தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து முன்னதாக மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

சமூக அரசியல் விளையாட்டு

இருப்பினும் ஆன்லைன் மூலமாகவும் தொலைதூர கல்வி மூலமாகவும் மாணவர்களுக்கு தொடர்ந்து பாடங்கள் கற்பிக்க எந்த தடையும் இல்லை நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சகம் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய ககாதாரத்துறை அமைச்சகம் வெளியிடும் என்று கூறியுள்ளது ஆன்லைன் வாயிலாக பாடங்களை நடத்தவும்

இருப்பினும் இதுகுறித்து அவர்களது பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களிடமிருந்து எழுத்துபூர்வமான ஒப்புதல் கடிதத்தை அவர்கள் எடுத்து வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தொழில் முனைவோர் மற்றும் சிறுவணிக மேம்பாட்டு பயிற்சி நிலையம் இந்திய தொழில் முனைவோர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றால் நடத்தப்படும் பயிற்சிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐ தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மாநில திறன் மேம்பாட்டு இயக்கம் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் அல்லது மாநில அரசின் துறைகளில் பதிவு செய்யப்பட்ட குறுகியகால பயிற்சி அளிக்கும் பயிற்சி மையங்கள் ஆகியவற்றின் மூலம் திறன் அல்லது தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் அளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களைப் பொறுத்தவரை முதுகலை மாணவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் கலையரங்கங்கள் செயல்படுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் அல்லாத இடங்களில் ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் அமல்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்குள் மாவட்டங்களுக்கு இடையிலும் மக்களின் நடமாட்டத்திற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் இதற்காக தனியாக அனுமதியோ இ பாஸ் பெற வேண்டிய அவசியமோ இல்லை என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டியது அவசியம் என்றும் அதளை நோக்கிய ஆராய்ச்சியில் இளம் ஆராய்ச்சியாளர்களும் வேளாண் விஞ்ஞாளிகளும் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள ராணி லகுட்மிபாய் மத்திய வேளாண் பல்கலைக் கழகத்தில் புதிய கட்டிடங்களை நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக திறந்துவைத்து அவர் பேசினார் ட்ராக்டர்களை பயன்படுத்தினாலும் அல்லது ரசாயனத்தை பயன்படுத்தினாலும் அவை அனைத்தும் விவசாயிகள் பொதுவாக எதிர்கொள்ளும் பயிர் இழப்பீட்டை குறைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உயரமான மரங்களில் பூச்சிக் கொல்லி மருந்துகளை தெளிக்க ட்ரோன்கள் அல்லது ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தவாம் என்றும் பிரதமர் யோசனை தெரிவித்தார்

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இதன்படி இன்று அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் முடப்பட்டுள்ளன முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

இதனையடுத்து

சென்னையில் நேற்று முன்தினம் காலமான கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் எச் வசந்தகுமாரின் இறுதிச்சடங்குகள் அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் இன்று நடைபெறுகிறது காலை பத்து மணியளவில் அகஸ்தீஸ்வரத்தில் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் வசந்தகுமார் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் முன்னதாக சென்னையில் நேற்று வசந்தகுமாரின் உடலுக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு முகுல் வாஸ்னிக் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி உப்பட பலர் அஞ்சலி செலுத்தினர் மக்களவை சட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து தேர்தல்களுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நாடுமுழுவதும் முரண்பாடு இல்லாத சீரான வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் வகையில் இதற்கான ஆவோசனைகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் கூறியதாக பிடிஐ தெரிவிக்கிறது தற்போது மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்காள வாக்காளர் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள தேர்தல் ஆணையங்கள் தயாரிக்கின்றன இம்மாத துவக்கத்தில் பிரதமர் அலுவலகம் சட்ட அமைச்சகம் மற்றம் தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தை நடத்தியதாகவும் அதில் நாடு தமுவிய ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தொடர்பாக கருத்துக்களை கேட்டதாகவும் பிடிஐ மேலும் தெரிவிக்கிறது

அர்ஜூள் முண்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தீவு நிர்வாகத்துடன் தமது அமைச்சகம் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அந்த தீவுப் பகுதிகளில் உள்ள பூர்வ குடிமக்களை பாதுகாக்க பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் ஆறு வகையாள பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள்